அரசுமுறைப் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார்

மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஐவடேக்கர் தெரிவித்துள்ளார்

என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்

அறிவித்துள்ளது

ஆப்கானிஸ்தான் நியுசிலாந்தையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலத்தீவு மற்றும் இரவங்கை நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமாக இன்று கொச்சியிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் மாலத்தீவில் அந்நாட்டு அதிபர் மற்றும் மூத்த தலைவர்களுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இதனைத் தொடர்ந்து நாளை இலங்கை செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்தவுள்ளார் முன்னதாக திரு நரேந்திரமோடி இன்று குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் வழிபாடு செய்தார் கோவிலில் அவர் தாமரைப்பூக்களை துலாபாரமாக வழங்கினார் பின்னா் பிஜேபி சா்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பஙகேற்று அவர் பேசினார் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி க்கு மக்கள் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தேர்தலுக்கு முன் மக்களின் எண்ணத்தை கணிக்க அரசியல் விமர்சகர்களும் தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் இடம்பெறவேண்டிய அம்சங்கள் குறித்து பொது மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

மத்திய தொழில் மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் சர்வதேச அளவில் வர்த்தகம் தொடர்பாள சூழல்நிலை குறித்து இம்மாநாட்டில் அவர் விரிவாக எடுத்துரைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பிற நாடுகளின் வர்த்தக துறை அமைச்சர்களுடனும் அவர் பேச்சு நடத்த உள்ளார் இந்த மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் வர்த்தக துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் யோகா குறித்து விழிப்புணா்வை ஏற்படுத்தும் ஊடகங்களுக்கு விருது வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

பூட்டானுடன் இந்தியா நெருங்கிய நட்புணா்வு கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சா் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசுமுறைப் பயணமாக அந்நாட்டுக்கு சென்ற அவர் நேற்று திம்புவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒருநாள் பயணத்தை முடித்துக் கொண்டு திரு ஜெய்சங்கர் இன்று புதுதில்லி திரும்பினார் நாடு முழுவதும் செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன் அனுமதியின்றி நிர்வாக அலுவலர்களை மாற்றினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது நிர்வாக அலுவலர்களை மாற்றுவதற்காள விண்ணப்பங்கள் அதற்கான நோட்டீஸ் வெளியிடப்பட்ட ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்கு முறை சட்டத்தின் கீழ் முன் அனுமதியின்றி நிர்வாக அலுலவர்களை மாற்றுவது சட்ட விரோதம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களைத் தெரிவித்ததாக காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார்

மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் கடசி தொடர்ந்து குரல்கொடுக்கும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்யூஞ்சை மொகாபாத்ரா கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதாகத் தெரிவித்தார் மக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில்தான் சாலை மேம்பாலங்கள் கட்டப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களைப் பாதிக்காத வகையில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் செயல்படுத்தப்படும் என்றார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் சரிபார்பில் பங்கேற்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று உயர் கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரியில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் சானிறதழ் சரிபார்க்கும் பணி நேற்று தொடங்கியதாகத் தெரிவித்தார்

மேகாலயா முதலமைச்சர் சங்மா தலைமையிலான தேசிய மக்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனையடுத்து அக்கட்சிக்கு புத்தகம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அருணாச்சல சட்டப்பேரவைத் தேர்தலில் அக்கட்சி ஐந்தஇடங்களில் வெற்றிபெற்றதன் மூலம் தேசிய கட்சிக்கான தகுதியை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் இதுவரை மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்த தேசிய மக்கள் கட்சிக்கு தற்போது தேசிய கட்சி அங்கீகாரம் கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன கார்டிபில் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்க உள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து பங்களாதேசை எதிர்கொள்கிறது

பெல்காமில் நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது